ஆசிய பளு துக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய தரப்பில் முன்னாள் உலக சாம்பியன் மிராபாய் சானு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் இனி விரிவான செய்திகள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் உள்ள திட்டங்களையும் தமது அரசு செயல்படுத்தி வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழக சுட்டப்பேரவைக்கான பொதுத்தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் நாட்டின் வளர்ச்சி பற்றி கவலைப்படாமல் தங்களது சுயநலனிலேயே அக்கறைகாட்டுவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார்

இதையடுத்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டார் அப்போது அவர் ஆளும் இடது ஜனநாயக முன்னணியும் காங்கிரஸ் தலைமையிவான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் மோசமான ஆளுமை மற்றும் ஊழலில் இரட்டையர்களாக இருப்பதாக குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் முயற்சிகளுக்கு இடதுசாரி அரசு ஆதரவாக செயல்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணியே சிறந்தது என மக்கள் தேர்வு செய்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் முன்னதாக மதுரை மற்றும் கேரளாவின் பத்தனம்திட்டா பகுதிகளில் அவர் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டார் அசாம் மாநில சுட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமுல்பூர் பகுதியில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இன்று பங்கேற்று பிரச்சாரம் செய்யவுள்ளார் தொடக்க கல்வி வரை தாய்மொழி அல்லது உள்ளுர் மொழியில் கற்பிக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அப்போது பேசிய திரு வெங்கைய்ய நாயுடு பள்ளிகளில் தொடக்கத்திலேயே தாய்மொழியில் படிப்பதால் ஏற்படும் பயன்கள் குறித்து பல்வேறு ஆய்வுகளும் எடுத்துரைப்பதாக தெரிவித்தார் மக்களுடன் சிறப்பான முறையில் தகவல் பரிமாற்றம் மேற்கொள்ள அரசு நிர்வாகமும் நீதித்துறையும் உள்ளூர் மொழிகளை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஒவ்வொருவரும் தங்களது மாநிலங்களில் தாய்மொழியை ஊக்குவிக்க கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றும் குடியரசு துணைத்தலைவர் கேட்டுக்கொண்டார் அசாம் மாநிலத்தில் பிஜேபி வேட்பாளரின் வாகனத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை எடுத்து சென்றது தொடர்பாக பாதுகாப்புப்படை அதிகாரிகள் இரண்டு பேரை தேர்தல் ஆணையம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது அசாம் சட்டப்பேரவைக்கு நேற்று முன்தினம் இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெற்றது ரதபாரி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியிலிருந்து வாக்கு இயந்திரத்தை எடுத்துச் செல்வதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து சிறப்பு பார்வையாளர் அளித்த அறிக்கையில் பிஜேபி வேட்பாளரின் வாகனத்தில் திட்டமிட்டு வாக்கு இயந்திரங்களை எடுத்து செல்லவில்லை என்றும் வாகனம் பழுதடைந்ததால் பிஜேபி வேட்பாளரின் வாகனத்தை பயன்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தேர்தல் பணியில் ஈடுபட்ட நான்கு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதே போல் வாக்கு இயந்திரங்கள் உரிய இடத்திற்கு செல்வதை உறுதிப்படுத்துவதில் கவளம் செலுத்தவில்லை என்று கூறி பாதுகாப்புப்படை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே போடோலாந்து மக்கள் கட்சியின் தலைவர் ஹக்ரமா மொஹிலாரியை அக்கறுத்தியதாக வந்த புகாரின் அடிப்படையில் பிஜேபி மூத்த தலைவரும் மாநில அமைச்சருமான ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரவித்துள்ளது

அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதித்து அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நேற்று வடலூர் மயிலாடுதுரை சீர்காழி உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்

இத்தொடர்பாக அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் ககாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் கவ்பா உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் அப்போது சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கையையும் தினசரி உயிரிழப்புகளையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதற்காக மருத்துவ சிகிச்சைக்கான நிலையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று திரு ராஜீவ் கவ்பா அறிவுறுத்தினார் தொற்றுப்பரவலை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார்

ஒட்டுமொத்தமாக ஏழு கோடியே ஆறு வட்சும் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளது

ஊரடங்கை அமல்படுத்துவது தீர்வாக இருக்காது என்றபோதிலும் மக்களின் உயிரை காக்க உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று திரு உத்தவ் தாக்கரே கூறினார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தமிழகத்திற்கு இன்று மேற்கொள்ளவிருந்த பயணத்தை ரத்து செய்துள்ளார் திருமதி பிரியங்கா காந்தியின் கணவர் திரு ராபர்ட் வதேராவுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது

மியான்மரில் நடைபெறும் வன்முறை சம்பவங்களுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு அரிந்தம் பக்ஸி அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சுட்டத்தின் ஆட்சி தொடர வேண்டும் என்றும் ஜனநாயகம் மீட்கப்படவேண்டும் என்றும் இந்தியா விரும்புவதாக அவர் கூறினார் மியான்மரில் தற்போது நிலவும் சசூழ்நிலைக்கு தீர்வு காணும் எந்த முயற்சிக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு அரிந்தம் பக்ஸி கூறினார்

குண்டுவெடிப்பு உள்ளிட்ட தாக்குதல்களின் அளவு பிப்ரவரி மாதத்தை விட இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய தரப்பில் முன்னாள் உலக சாம்பியன் மிராபாய் சானு உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்